உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழி விளங்குவது குறித்து நாடு பெருமை கொள்வதாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு

தமிழக அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த முன்னாள் மாணாக்கர் முன்வர வேண்டும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

தேர்தல்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது தொடர்பாக புதுதில்லியில் நாளை நடைபெறும் அனைத்துக்கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இன்று சமஸ்கிருத மொழி நாள் கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வேத மொழியாக விளங்கும் சமஸ்கிருதம் மேலாண்மை கணிதம் அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறை வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பு வழங்கியுள்ளதை எடுத்துரைத்தார் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கலான பிரச்சனைகளுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமஸ்கிருதத்தில் தீாவுகள் எட்டப்பட்டுள்ளதாக கூறினார்

எனவே மாணாக்கர் தங்களது கல்வி அறிவை உரிய முறையில் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றிபெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கேரள மழை வெள்ளம் நிலச்சரிவால் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறிய பிரதமர் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கேரளாவிற்கு உதவிகள் வழங்கப்படுவது குறித்து பெருமிதம் தெரிவித்தார் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து மீட்பு பணிகளில் திறம்பட பணியாற்றிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் முப்படை வீரர்கள் எல்லைப் பாதுகாப்பு படையினர் காவல் துறையினர் அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல்பிஹாரி வாஜ்பாய் திறமையான அரசியல்வாதி என புகழாரம் சூட்டிய பிரதமா் அவரது ஆட்சிக்காலத்தில் ஜனநாயகத்திற்கு அவா் ஆற்றிய பங்கு நாடாளுமன்ற நிலைப்பாடுகளில் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் குறிப்பாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் சீர்திருத்தம் உள்ளிட்டவைகளை எடுத்துரைத்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பாலியல் வன்முறைகளை ஒடுக்க குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐகார்த்தா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீர வீராங்கணைகள் பயிற்சியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் விளையாட்டு துறையில் இந்தியர்கள் மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கான நம்பிக்கை உருவாகியுள்ளதாக கூறினார்

மிகச்சிறந்த கட்டடக்கலையின் தாயகமாக இந்தியா விளங்குவதாக கூறிய பிரதமா் தஞ்சை பெரியகோயில் எல்லோரா குகைக்கோவில் உள்ளிட்ட பல திருக்கோவில் கட்டுமான பணிகள் நம் முன்னோர்களின் பொறியியல் நுட்பத்தை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளனர் குடியரசுத்தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகளிர் குறிப்பாக பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் மரியாதையை வலுப்படுத்தும் நாளாக இந்நாள் அமையட்டும் என வாழ்த்தியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் விடுத்துள்ள செய்தியில் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான வலுவான அன்பு பிணைப்பை எடுத்துரைக்கும் இந்நாள் நம் கலாச்சாரத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை உணா்த்துவதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு

பெண்கள் தங்கள் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்களின் கைகளில் ராக்கி கயிறை கட்டுவதும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க ஆண்கள் உறுதியளிப்பதும் இந்நாளின் சிறப்பம்சமாகும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்வர்த்தன் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்கள் மரங்களுக்கு ராக்கி அணிவித்து அவற்றை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் மக்கள் ஈடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

நாற்றாண்டு படப்பிடிப்பு தளத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று திறந்து வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அரசுடன் முன்னாள் மாணாக்கரின் பங்களிப்பு இணையும் போது கல்வியின் தரம் மேலும் சிறக்கும் என்றார் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு இணையதள வசதிகள் சுகாதாரமான கழிவறைகள் ஆய்வகங்கள் நூலகங்கள் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த உதவுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதன்படி சேவையாற்ற விரும்பும் முன்னாள் மாணாக்கருக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

கன்னியாகுமரி முக்கடல் கூடும் திரிவேணி சங்கமத்தில் அஸ்தி கரைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி நான்குவழி சாலை பணிகள் தொடங்கப்பட்ட இடத்தில் வாஜ்பாய்க்கு நினைவுச் சின்னம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக் கடலில் பிஜேபி தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா உள்ளிட்டோர் அஸ்தி கரைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மதுரை வைகையாற்றில் பிஜேபி யின் மாவட்ட நிர்வாகிகள் அஸ்தி கரைப்பு நிகழச்சியில் பங்கேற்றனர்

புதுதில்லியில் நாளை நடைபெறும் இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத் தன்மை தேர்தல் செலவின உச்சவரம்பு வரையறை உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் விவாதிக்கப்படும்

ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார்

ஆண்டனி திரு

மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது

தமிழ்த்தென்றல் திரு வி

அவரது பிறந்த ஊரான திருவள்ளுர் மாவட்டம் துல்லம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் மாநில ஊரக தொழில் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்